திதேந்திர சிங் தெரிவித்துள்ளார்

க தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் புதுவை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி திரு

ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்

இம்மாநிலங்களின் முதலமைச்சர்களுக்கும் கங்கை புனரமைப்பு பணிகளுக்கான மத்திய அமைச்சர் இரு நீத்தின் கட்கரி க்கும் இடையே புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிற்று

அரியானா உத்தராகண்ட் பீஹார் ஆகிய மாநிலங்களின் புதிய ஆளுநர்கள் இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி யை சந்தித்து பேசினர் அரியானா ஆளுநர் திரு சத்தியதேவ் நாராயணன் ஆர்யா உத்தராகண்ட் ஆளுநர் திருமதி பேபிராணி மவுரியா பீஹார் ஆளுநர் திரு லால்ஜி டான்டன் ஆகியோர் பிரதமரை சந்தித்து பற்றிய புகைப்படங்களை பிரதமர் அலுவலகம் டிவிட்டரில் வெளியிட்டுள்ளது ஜம்முகாஷ்மீர் மாநிலத்தின் புதிய ஆளுநர் திரு சத்தியபால் மாலிக் நேற்று புதுடெல்லியில் பிரதமரை சந்தித்தார் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களுக்கு இடையே புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி பிஜேபி தலைவர் திரு அமீத்ஷா மத்திய அமைச்சர்கள் திரு ராத்நாத்சிங் திரு அருண்ஜெட்லி ஆகியோர் கலந்து கொண்டனர் ஸ்வச் பாரத் திட்டத்தின் இலக்குகளை காலக்கெடு அடிப்படையில் எட்டுவது குறித்தும் பல்வேறு முக்கிய திட்டங்களின் அமலாக்கத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது அண்மையில் காலமான முன்னாள் பிரதமர் வாத்பாய் மறைவிற்கு கூட்டத்தில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டதாகவும் பிஜேபி வட்டாரங்கள் தெரிவித்தன பிஜேபி ஆளும் மாநிலங்களின் துணை முதலமைச்சர்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகம் முதல்முறையாக இந்தியர் ஒருவரை விண்வெளிக்கு அனுப்பும் தருவாயில் உள்ள தாக மத்திய அமைச்சர் டாக்டர் திதேந்திர சிய் தெரிவித்துள்ளார் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியர் ஒருவரை விண்வெளிக்கு அனுப்புவதற்கான இந்தியாவின் ககன்யான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி சுதந்திர தின உரையில் அறிவித்ததை கட்டிக் காட்டினார்

இஸ்ரோ தலைவர் திரு

சிவன் இன்று செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசுகையில் ககன்யான் திட்டத்தின் பயன்கள் நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப திறன்களை மேம்படுத்துவதாக இருக்கும் என்றார்

காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கேரளத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை இன்று நேரில் சென்று பார்வையிட்டார் ஐரோப்பாவில் இருந்து திருவந்தபுரம் விமான நிலையம் வந்திறங்கிய அவரை திரு சசி த ருர் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் வரவேற்று ஹெலிகாப்டர் மூலம் செங்கனூர் உள்ளிட்ட இடங்களுக்கு அழைத்து சென்றனர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிவாரண முகாம்களில் தங்கியுள்ள பொதுமக்களை திரு ராகுல்காந்தி சந்தித்து பேசினார் வெள்ளத்துடன் போராடி உயிர் பிழைத்தவர்களையும் துணிச்சலுடன் பல உயிர்களை காப்பாற்றிய மீனவர்களையும் அவர் சந்தித்து பாராட்டினார்

ராகுல்காந்தி வயநாடு உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது

ஆசிய விளையாட்டு போட்டிகளின் பேட்மிண்டன் பிரிவில் இந்தியர் ஒருவர் வெள்ளிப் பதக்கம் வெல்வது இதுவே முதல் முறையாகும்

சென்னையில் இன்று நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் தலைவராக இருமுக ஸ்டாலின் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதுபற்றிய அறிவிப்பை திமுக பொதுச் செயலர் திரு

அன்பழகன் இக்கூட்டத்தில் வெளியிட்டார்

துரைமுருகனும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் கருணாந்தி மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது முன்னாள் பிரதமர் வாத்பாய் முன்னாள் மக்களவைத் தலைவர் சோம்நாத் சாட்டர்ஜி மறைவிற்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது கேரள வெள்ளத்தில் பலியானவர்களுக்கு இரங்கல் தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது பற்றிய அறிவிப்பு வெளியான உடன் மூத்த தலைவர்களின் வாழ்த்துக்களை ஏற்றுக் கொண்டு திரு

க ஸ்டாலின் பேசுகையில் மறைந்த கருணாநிதி தன்னிகரில்லாத் தலைவராக திகழ்ந்தவர் என புகழாரம் தட்டினார் புதிய விடியலை நோக்கிய கட்டியின் அரசியல் பயணத்தில் கட்சியினர் அனைவரும் தம்முடன் கைகோர்த்து முன்னேற வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார் மத்தியிலும் தமிழகத்திலும் தற்போதுள்ள அரசுகள் திமுக வின் அடிப்படை கொள்கையான கயமரியாதை

பகுத்தறிவு மற்றும் மதசார்பின்மைக்கு எதிராகவே செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டிய அவர் சமுகத் திமைகளை ஒழிப்பதே தமது முதல் பணியாக இருக்கும் என்றார்

ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் திமுக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு

க ஸ்டாலினுக்கு புதுவை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார் கருணாநிதி மறைவினால் ஏற்பட்ட வெற்றிடத்தை திரு

ஸ்டாலின் நிரப்பியிருப்பதாக அவர் கூறியுள்ளார் திமுக மாணவரணியில் இருந்து அரசியல் வாழ்வை தொடக்கிய திரு

ஸ்டாலின் தமிழக துணை முதலமைச்சர் கட்சியின் செயல்தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கு உயர்ந்து கட்சியினரிடம் தனக்கென தனிப்பெயர் தேடிக் கொண்டவர் என்றும் தமிழக மக்களின் நலனுக்காக பலமுறை சிறை சென்றவர் என்றும் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார் தோழமைக் கட்சி தலைவர்களை மதிக்க தெரிந்தவர் திரு

ஸ்டாலின் என்றும் திரு ஸ்டாலின் திமுக தலைவராகி இருப்பதால் தமிழகத்தின் எதிர்காலம் சிறக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு நமச்சிவாயம் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் திமுக வின் வளர்ச்சிக்காக இளம் வயதில் இருந்தே பாடுபட்டு வரும் திரு

க ஸ்டாலின் கட்சித்தலைவர் பதவிக்கு மிகவும் பொருத்தமானவர் என்றும் கருணாநிதி யைப் போலவே திழுக வை புதிய உயரங்களுக்கு இட்டுச் செல்ல தேவையான எல்லா தகுதிகளும் திரு ஸ்டாலினுக்கு இருப்பதாகவும் கூறியுள்ளார்

தினச்சம்பள ஊழியர்களை பணிநிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளையும் இவர்கள் வலியுறுத்தினர் புதுச்சேரி கடற்கரையில் நேற்று மாலை லாஸ்பேட் ஐடிஐ மாணவர்கள் இருவர் அலைகளில் சிக்கி இழுத்துச் செல்லப்பட்டது குறித்து பெரியக்கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் போலீசார் மற்றும் பயிற்சி பெற்ற கிறப்பு குழுவினர் நேற்று பின்னிரவு வரை தேடுதல் பணியில் ஈடுபட்ட போதிலும் பலன் கிடைக்காததால் முயற்சிகள் கைவிடப்பட்டன மதகடிப்பட்டில் நேற்று இரவு கார் மீது பேருந்து மோதியதால் ஏற்பட்ட விபத்தில் காரில் பயணம் செய்த மூவர் காயமடைந்து தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் உயிர்துளி அமைப்பினர் கேரள வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு நீவாரணப் பொருட்களை வழங்குவதற்காக பாலக்காடு சென்று திரும்பி கொண்டிருந்தபோது அவர்கள் பயணம் செய்த பேருந்து எதிர்திசையில் வந்த கார்மீது மோதியது வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் விபத்து குறித்து விசாரித்து வருகின்றனர் புதுவையில் மின்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மின்நுகர்வோர் குறைதீர்ப்பு முகாம் லாஸ்பேட் இயக்குதல் மற்றும் பராமரித்தல் பிரிவு அலுவலகத்தில் நாளையும் உழவர்கரை சமுதாய கூடத்தில் நாளை மறுநாளும் நடைபெறவுள்ளன மின்சார கட்டணம் மின்மானிகளின் குறைபாடு குறைந்த மின்அழுத்தம் போன்ற குறைகளை மின்நுகர்வோர் இக்கட்டங்களில் தெரிவிக்கலாம் என மின்துறை அறிவித்துள்ளது வடதமிழக பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாலும் வெப்பச் சலனம் காரணமாகவும் தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

முதல்முறையாக இந்தியர் ஒருவரை விண்வெளிக்கு அனுப்பும் தருவாயில் இந்தியா உள்ளதாக மத்திய அமைச்சர் டாக்டர் இதேந்திர சிங் தெரிவித்துள்ளார்

புதுவை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி திரு

ஸ்டாவினுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த செய்திஅறிக்கை நிறைவுபெறுகிறது